அண்ணா பிறந்தநாளை ஒட்டி

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் ஏற்றுமதி பொருட்களுக்கு அறிவிக்கப்பட்ட வரிக்குறைப்பு மற்றும் ஊக்கத்தொகையை காலதாமதமின்றி திருப்பி செலுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றம் இதற்கெள ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

கைவினைப்பொருட்கள் ஜவளி தோல்பொருட்கள் கற்றுலா மற்றும் யோகா உள்ளிட்ட துறைகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டின் நான்கு இடங்களில் மிக பெரிய விற்பனை கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார்

நடுத்தர வருவாய் பிரிவினர் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான வீட்டுவசதி திட்டங்களுக்கு இந்த சிறப்பு நிதியிலிருந்து உதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஹிந்தி மற்றும் அனைத்து இந்திய மொழிகளும் ஒன்றிணைந்து வளர்ச்சி பெறவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஹிந்தி தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கும் திறன் ஹிந்தி மொழிக்கு உள்ளதாக கூறினார் உலக சமுதாயத்திற்கு இந்தியாவை அடையாளம் காட்ட பொதுவான ஒரு மொழி பயன்பாட்டில் இருக்கவேண்டியது அவசியம் என்றும் கூறினார் நாட்டின் பல்வேறு மொழிகளும் பல பகுதிகளில் பேசுப்பட்டு வரும் வழக்த்தில் உள்ள மொழி வடிவங்களும் இந்தியாவின் வலிமையை உலகிற்கு காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் சுட்டம் மற்றும் நீதித்துறை அறிவியல் மருத்துவம் போன்றவற்றில் ஹிந்தி மொழி பயன்பாட்டை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் தேசுப்பிதா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களின் கனவான ஒரே நாடு ஒரே மொழி என்பதை நனவாக்க ஹிந்தி மொழி பயன்பாட்டை மக்கள் ஊக்குவிக்கவேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார்

இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அண்ணா பிறந்தநாளை ஒட்டி

பதக்கங்கள் பெறுகின்ற அலுவலர்களுக்கு அவரவர் பதவிக்கேற்றவாறு மானியத்தொகையும் வெண்கலப்பதக்கமும் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் வீரதீர செயலுக்கான விருது மணல் திருட்டை தடுக்கும்போது உயிரிழந்த முதல்நிலை காவலர் எஸ் ஜெகதீஸ் துரைக்கு வழங்கப்படும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு பண வெகுமதியாக ஐந்து வட்சும் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மின் வாரியத்துக்கு நிதிச்சுமை ஏற்பட்டாலும் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் முதலமைச்சின் சிறப்பு குறைதீர் முகாமை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

நீதிமன்ற விசாரணையில் நிலுவையில் உள்ள காசோலை மோசடி வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகள் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாள வழக்குள் உட்பட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன சென்னை உயர்நீமன்றத்தில் பத்து அமர்வுகளும் மதுரை கிளையில் ஆறு அமர்வுகளும் இவ்வழக்குகளை விசாரணை செய்து வருகின்றன

திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீா திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளா்

அடுத்த மாதம் நான்காம் தேதி வளர திறந்தவிடப்பட உள்ள இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னையில் நடைபெற்று வரும் உயர்கல்வி தொடர்பான தேசிய மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் பல்கலைக்கழகங்கள் தங்களது பாடத்திட்டங்களை வருடாந்திர அடிப்படையில் தேவைக்கேற்றவாறு மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நெடுஞ்சாலையோர மதுக்கடைகளை மூடாமல் விபத்துக்களை குறைப்பதற்கான முயற்சிகள் ஈடேராது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மோட்டார் வாகன சட்டத்தை திருத்துவதில் காட்டிய வேகத்தை மதுக்கடைகளை மூடுவதிலும் காட்ட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளா் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூடினால் அதுதான் விபத்துக்களை குறைப்பதற்கு பயலுள்ள நடவடிக்கையாக அமையும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளா்

மிருத்துஞ்ஜைய் சௌத்ரி மற்றும் சமீர் உஸைன் அபாரமாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்களை வீழ்த்தினர் வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் சௌரவ் வாமா முன்னேறியுள்ளார்